சேவை இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

அரசு தெரிவித்துள்ளது

தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமா் திரு நரேந்திரமோடி தூய்மையே சேவை இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தாா்

புனித யாத்திரை மற்றும் கற்றுச்சூழல் ஆகியவற்றுக்கு இடையேயான சமநிலையை பேணவேண்டியது அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் நிர்வாகிகளிடம் பிரதமர் கலந்துரையாடினார் தூய்மையை பராமரிப்பபதில் ரயில்வே பெரும் பங்காற்றி உள்ளதாக பிரதமர் கூறினார் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடையே உரையாற்றும் போது தூய்மை இந்தியா இயக்கத்தின் தூதுவர்களாக இவர்கள் திகழ்வதாக பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் லே யில் உள்ள பாதுகாப்புப்படை வீரர்களுடனும் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பாக திரு நரேந்திரமோடி கலந்துரையாடினார் தூய்மை இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் கனவினை நனவாக்குவதற்கு அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அன்றாட வாழ்வில் ஒரு அம்சமாக தூய்மைப் பணிகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தூய்மை இந்தியா இயக்கம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் பிரதமா குறிப்பிட்டா்

நாடு மற்றும் நாட்டு மக்களின் வலிமையை இது உணா்த்துவதாகவும் பிரதமா் குறிப்பிட்டாா் அனைத்து தரப்பினரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்றதாகவும் அவர் கூறினார்

கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதள் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இயற்கை பேரிடர் மட்டுமன்றி தூய்மைப் பணிகளிலும் பாதுகாப்புப் படை வீரர்கள் ஆற்றி வரும் பங்கு பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் தலைவாசலைச் சேர்ந்த மகளிரிடையே உரையாடிய பிரதமா் இந்த இயக்கத்தில் மகளிரின் பங்களிப்பைக் கண்டு தாம் பெருமிதம கொள்ளவதாக கூறினார் தீவிரவாதத்தில் நல்ல தீவிரவாரம் கெட்ட தீவிரவாதம் என்று செயற்கையாக பிரித்து பார்ப்பது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தம் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் செர்பியா சென்றுள்ள அவர் பெல்கிரேடில் இன்று அற்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வியூசிக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பேசிய திரு வெங்கையா நாயுடு தீவிரவாதம்தான் தற்போதைய உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றார் சர்வதேச அளவிலான திட்டமிட்ட நடவடிக்கை மூலமே தீவிரவாதத்தை முறியடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிரான சுட்ட கட்டமைப்புகளை உடனடியாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறத்தியுள்ளார் தற்போதுள்ள சுட்டங்கள் தேர்தலில் பணபலத்தை கட்டுப்படுத்த போதுமானவையாக இல்லை என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய தேர்தல் ஜனநாயகம் எதிர்நோக்கும் சவால்கள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பேசிய அவர் தேர்தலில் கருப்புப்பண புழக்கம் புள்ளி விவர திருட்டு மற்றும் உண்மைக்கு மாறான செய்திகள் வெளியிடுவது போன்றவை தற்போது தேர்தல் நடைமுறைக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன என்றார் ஒருதரப்பினரின் விருப்பத்திற்கேற்ப செயல்படுவது ஜனநாயகம் அல்ல என்று குறிப்பிட்ட ஓ பி ராவத் துணிச்சல் ஒற்றுமை அறிவாற்றல் போன்றவை அருகி வருவதாக கூறினார்

உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அடுத்தாண்டு ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த மாநாட்டில் நிறைவு உரையாற்றுகிறார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிப்பதாக கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யாநாத் மாநிலத்தின் பல்வேறு துறைகளின் திறன் மற்றும் தகுதிகளை பறைசாற்றும் வகையில் இம்மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்தார் நாட்டின் ஏற்றுமதி கடந்த மூன்று மாதங்களில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பெட்ரோலியப் பொருட்கள் மருந்து மற்றம் ஆபரண ஏற்றமதியே இதற்குக் காரணம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் தற்போது ஆய்வுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வு கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி பொருளாதார ஆவோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவது அதிகரித்து வரும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நடப்பு கணக்கு பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் உலக பொருளாதாரம் மற்றும் பல்வேறு காரணிகளால் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து ரிசர்வ் வங்கி ஆளுனர் விரிவாக எடுத்துரைத்தார் நடப்பு கணக்கு பற்றாக்குறை இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவதை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அரசு விரைவில் புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்ஹாம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ரானுவ வீரர்கள் இருவர் காயமடைந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதனிடையே பாதுகாப்பு படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார் இருவர் படுகாயமடைந்தனர் குல்ஹாம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் விதித்திருந்த தடையை எதிர்த்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பலர் காயம் அடைந்ததாக எமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தெற்கு காஷ்மீர் பகுதியில் ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குல்ஹாம் மற்றும் அனந்தநாக் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன ஐம்மு கஷ்மீர் நவ்ஷெரா மாவட்டத்தைபொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார் இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிவடி கொடுத்ததாகவும் இருதரப்பினருக்கும் இடையே சில மணிநேரம் துப்பாக்கிச்சண்டை நீடித்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காயமடைந்த ரானுவ வீரர் உடனடியாக உத்தம்பூர் ரானுவ மருத்துவமனைக்கு கொண்டுசெல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மும்பையில் அம்மாநில முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் நகர்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர்கள் ஆகியோரை சந்தித்து பேச நிதி ஆணைய குழு திட்டமிட்டுள்ளது புனேயில் பொருளாதார வல்லுனர்களுடன் நிதி ஆணையக்குழு கடந்த மாதம் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது பொறியாளர் தினம் இன்றுடகொண்டாடப்பட்டது நாட்டின் மிகச்சிறந்த பொறியாளரான பாரத ரத்னா விஸ்வேஷ்வரய்யா விள் பிறந்த தினத்தைபொட்டி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதம் விடுத்துள்ள செய்தியில் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

அந்நாட்டின் வடபகுதியில் உள்ள லூசான் தீவில் சூறாவளி கரை கடந்தபோது வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டதுடன் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது சூறாவளியின்போது வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என வெளியான தகவல்களால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாள இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதாக அந்நாட்டின் சமூக நலத்துறை செயலாளர் திரு வெர்ஜீனியா ஒரோகோ தெரிவித்துள்ளார்

டாக்காவில் நடைபெற்று வரும் தெற்காசிய கோப்பைக்கான கால்பந்து இறுதியாட்டத்தில் இந்தியா மாலத்தீவு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்கின்றன

செவ்வாய்கிழமை ஹாங்காங்கையும் புதன்கிழமை இந்தியா வரும் பாகிஸ்தானையும் எதிர்கொள்கிறது